குழந்தைகளின் எண்ணங்கள் மற்றும் அவர்களின் சிறந்த ஆலோசனைகளை பிரதமர் நேரடியாக உரையாடி தெரிந்துகொள்ள இருப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் குழந்தைகளின் வீர தீர செயல்கள் அனைவரையும் ஈர்க்கும் விதத்தில் அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் விடா முயற்சியுடன் கடுமையான உழைப்பை செலுத்தும்போது அதற்கான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் என்றும் வீர தீர விருது பெற்ற சிறுவன் ஒன்கார்சிங் தெரிவித்துள்ளார் குழந்தைகளுக்கான பிரதமரின் தேசிய விருது வெவ்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் சிறுவர் சிறுமிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது புதுமை சமூக சேவை விளையாட்டு கலாச்சாரம் மற்றும் பண்பாடு துறைகளில் திறன்பெற்றிருக்கும் குழந்தைகளுக்கு பால் சக்தி புரஸ்கார் விருது வழங்கப்படுகிறது இந்த விருது பெறுபவர்களுக்கு ஒரு லட்சும் ரூபாய் ரொக்கமும் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது பிரதமா் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஒலிபரப்பாகிறது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாக இளைஞர்கள் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த தினத்தையொட்டி சென்னை ஆளுநர் மாளிகையில் அன்னாரது முழு உருவ வெண்கல சிலையை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார் இளைஞர்களின் படைப்பாற்றலும் கற்பனை திறனும் சிறந்த இலக்குகளை நோக்கி செலுத்தப்படுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முதலமைச்ர் திரு எடப்பாடி பழனிசாமி உலக நாடுகள் வியக்கும் வண்ணம் அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னேற்ற பாதையில் சென்றகொண்டிருப்பதாக கூறினார் நேதாஜியை போன்று தன்னலம் கருதாது பொது நலனுக்காக இளையோர் தங்களை அர்ப்பணித்துக்கொள்ள வேண்டும் என்றம் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார்

ராஜ்பாத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரக தின அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொள்வார்

இந்தமுறை நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் விமானப்படையில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள சின்னுக் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் மற்றம் சுகாய் விமானங்களும் இலகுரக ஹெலிகாப்டர்களும் பங்கேற்கின்றன மத்திய ரிசர்வ் காவல் படையின் மகளிர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் மோட்டார் கைக்கிளில் வந்து தங்களின் வீரதீரச் செயலை நிகழ்த்தவுள்ளனர்

இந்திய விமானப்படை சார்பில் ரஃபேல் போர் விமான மாதிரி இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது

குடியரசுதின நிகழ்ச்சியையொட்டி தில்லியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குடியுரிமை திருத்தச் சுட்டத்தை எதிர்த்து வருபவர்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வருவதாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் குடியுரிமை திருத்தச்சுட்டம் தொடர்பாக ஆக்ராவில் நேற்று நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் குடியரிமை திருத்தச் சுட்டத்தை எதிர்ப்பதற்கு அடிப்படை ஆதாரம் ஏதமில்லை என்றும் தேசுப்பிதா மகாத்மா காந்தியடிகள் கண்ட கனவை தற்போது பிரதமர் திரு மோடி நிறைவேற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச்சுட்டத்தை தாம் எதிர்க்கப்போவதில்லை என்று மகாராஷ்டிர நவநிர்மான் சேனாவின் தலைவர் திரு ராஜ்தாக்ரே தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநாட்டில் பேசிய அவர் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவும் நபர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டார்

அமெரிக்காவும் பிரிட்டனும் அகதிகளை எவ்வாறு கண்டிப்புடன் நடத்தி வருகின்றனவோ அதுபோல இந்தியாவும் நடந்துகொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் எரிவாயுவை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரி வாயு துறைக்கான அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்

சவுதி அரேபியாவில் மருத்துவமணையில் பணியாற்றும் இந்திய செவிலியர் ஒருவருக்கு கரோணா வைரஸ் பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய செவிலியர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதில் கேரளாவைச் சேர்ந்த இந்த செவிலியர் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது பாதிக்கப்பட்ட செவிலியர் அங்குள்ள அசிர் தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குணமடைந்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு விட் முரளிதரன் தெரிவித்துள்ளார்

ஜெட்டாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் தாம் பேசியதாகவும் அல் ஹயத் மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்ட பல இந்திய செவிலியர்களின் நலன் குறித்து தாம் விசாரித்ததாகவும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே கேரள முதலமைச்சர் திரு பினராய் விஜயன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அதில் கரோணா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள செவிலியருக்கு தரமான சிகிச்சை அளித்து அவரை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஆக்லாந்தில் நடைபெறுகிறது

நியூசிலாந்து சென்றுள்ள இந்திய அணி அங்கு ஐந்து டுவெண்டி டுவெண்டி போட்டிகள் முன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடவிருக்கிறது